சேலத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கால்நடை பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியும் குடியாத்தத்தில் புதிய ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினும் தெரிவித்துள்ளனர்

தமிழ் புத்தாண்டு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள கிருஸ்தவர்களால் குருத்தோலை ஞாயிறு இன்று அனுசரிக்கப்படுகிறது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் கத்துவாவில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியஅவர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜம்மு காஷ்மீர் மற்றும் நாட்டின் இதர மாநிலங்களுக்கிடையே பிளவை உண்டாக்குவதாக குறை கூறினார் காஷ்மீர் பண்டிட் சமுதாயத்தினருக்கு காங்கிரஸ் கட்சி எவ்வித நலத்திட்டங்களையும் அறிவித்ததில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து காஷ்மீர் பண்டிட்களும் சொந்த ஊர்களுக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

அம்பேத்காரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிரதமர் நாட்டு மக்கள் அனைருக்கும் வைஷாகி விழா வாழ்த்துக்களைத் தெரிவித்தார்

அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்

தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தலைவாசலில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைக்கப்படும் என்று கூறியஅவர் காவிரி கோதாவரி நதிநீர் இணைப்பு திட்டத்தின்மூலம் வறட்சியான பகுதிகளும் செழிப்படையும் என்றார்

இக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் திரு

இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு இடைத்தேர்தலில் அனைத்து இடங்களிலும் தங்களது கூட்டணி வெற்றிபெறும் என்றார் குடியாத்தத்தில் புதிய ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று கூறியஅவர் எவ்வித வருமான வரித்துறை சோதனைகளையும் எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதாக கூறினார் முன்னதாக வேலூரை அடுத்த ஆம்பூரில் டாக்டர் அம்பேத்காரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

இதில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் தனியார் தொண்டு நிறுவன அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர்

அரவிந்த் பனகாரியா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஊரக பகுதி மின்சார திட்டம் உள்ளிட்டவற்றை மத்தியஅரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக நிதி ஆயோக் முன்னாள் துணை தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார்

துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருச்சி அகில இந்திய வானொலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு

பிள்ளை நிகழ்ச்சி பிரிவு இயக்குநர் திரு

நடராஜன் செய்திப்பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் கே பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

பத்மநாபன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

கன்னியாக்குமரி மாவட்டம் வட்டிஸ்வரம் தீர்த்த பெருமாள் கோவிலில் நடைபெற்ற கனி காணும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்துகொண்டனர்

இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களின் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் வழங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மலரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார்

நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமானோர் கையில் குருத்தோலைகளை ஏந்தி சென்றனர்

ஈரோடு மாவட்டம் கள்ளப்பட்டி பகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஜுன் மாதம் பள்ளி திறக்கும் நாள் அன்று அனைத்து வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்ட புத்தகங்கள் வழங்கப்படும் என்றார்

எல் ஐ